நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க துணை அதிபர் திரு மைக் பென்சை சந்தித்து பேசினார்

கஜா புயல் நாளை மாலை கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையே கரையைக் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்டித ஜவகர்லால் நேரு பிறந்த நாளான இன்று புதுவையில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மோடி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிங்கப்புரில் ஆசியான் உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க துணை அதிபர் திரு மைக் பென்சை சந்தித்து பேசினார் இந்தியாவில் பாதுகாப்பு உபகரணங்களை உற்பக்கி செய்கு பிராந்தியத்தின் இதர நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்காவிற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பொருளாதார ரீதயிலும் ராஜீயத் துறை ரீதயிலும் இந்தியா கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளதை திரு மைக் பென்ஸ் அங்கீகரித்த தாக வெளியுறவுத்துறைச் செயலர் திரு விஜய் கோகலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான தலைமையையும் அமெரிக்க துணை அதிபர் பாராட்டியதாக அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது தலைவர்களும் தீவிரவாதம் குறித்தும் விவாதித்தனர் தீவிரவாத த்தை இரு எதிர்ப்பதில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் உருவாகியுள்ள ஒத்துழைப்பையும் அமெரிக்க துணை அதிபர் பாராட்டினார் உலக அளவிலான எந்த ஒரு தீவிர வாத சம்பவத்திலும் குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி மும்பை தேவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலிலும் பங்கேற்று இருப்பது இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக சமுதாயம் முழுவதற்கும் கவலை அளிக்க க் கூடியது என்றார் இரு தலைவர்களும் வர்த்தகம் மற்றும் எரி சக்தி தொடர்பான விஷயங்களையும் விவாதித்தனர் அமெரிக்காவில் இருந்து மேலும் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

ஃபின்டெக் முன்னதாக சிங்கப்பூர் ஃபின்டெக் மாநாட்டில் முக்கிய உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் நுட்பத்தால் ஏற்படும் மகத்தான மாற்றங்களின் யுகத்தில் நாம் வாழ்ந்து வருவதாக கூறினார்

இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதிகள் அனைவரையும் சென்றடைவதன் காரணமாகவே பெறு வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில் நுட்பத்தால் ஊழல் ஒழிந்து வெளிப்படத்தன்மை மேம்படுவதுடன் மக்களின் வாழ்க்கையும் எளிதாகிஇ வாய்ப்புக்களும் பொறுப்புக்களும் அதிகரிப்பதாக அவர் கூறினார் இந்தியாவில் நிதி தொழில் நுட்பம் தொடர்பான புதுமையாக்க மற்றும் தொழில் முயற்சிகள் பெரிய அளவில் அதிகரித்து வருவதாகவும் உலகின் முன்னணி ஃபின்டெக் மற்றும் ஸ்டார்ட்அப் நாடாக திகழும் இந்தியாவில் தான் ஃபின்டெக் தொழில் நுட்பத்தின் எதிர்காலம் அடங்கி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்

நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்இ குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பண்டித ஜவகர்லால் நேருவிற்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர் சுந்திர போராடத்திலும் பிரதமராக பதவி வகித்த காலத்திலும் நேரு ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோரும் புதுடெல்லியில் நேரு சமாதியான சாந்தி வனத்தில் மலரஞ்சலி செலுத்தினர்

இந்த செயற்கை கோள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் நாட்டின் தொலை துர பகுதிகளுக்கான அதிவேக தொலை தொடர்பு வசதிகளை மேம்படுத்தும் என்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் இஷ்ரோ தெரிவித்துள்ளது

மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓபிராவத் தலைமையிலான தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வு இன்று போபாளில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியது தேர்தல் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா திரு அசோக் லவாசா ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேர்தலின் போது மாற்றுத் திறணாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான சுகம்யா இணையதள செயலியும் வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் பற்றிய குறுந் தகடுகள் மற்றும் புத்தகமும் வெளியிடப்பட்டது தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு தரப்பினருடனும் தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி உள்ளது

இம்மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என்றும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கன மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம் மாவட்டங்களில் புயல் காரணமாக பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படலாம் என்றும் கடல் அலைகள் ஒரு மீட்டர் உயரம் வரை எழும்பக் கூடும் என்பதால் நாகைஇ தஞ்சைஇ புதுக்கோட்டைஇ ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகும் அபாயம் இருப்பதாகவும் மண்டல புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது

காரைக்கால் உட்பட புயல் எச்சரிக்கை உள்ள எல்லா மாவட்டங்களிலும் நாளை பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியிலும் நாளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று பள்ளிக் கல்வி இயக்கக இணை இயக்குநர் அறிவித்துள்ளார் புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள தமிழக அரசும் புதுவை அரசும் எல்லா முன்எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன நாராயணசாமி பண்டித ஜகர்லால் நேருவின் பிறந்த நாளான இன்று புதுவையில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டவர்களும் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இந்நிழ்ச்சியில் பேசுகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கஜா புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அந்தந்த பகுதிகளில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரையும் தாங்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் புதுவை துணை நிலை ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முடிவுகளை மதிக்காமல் அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக் கையை விதத்தில் செயல்படுவதாகவும் குலைக்கும் பொதுத்துறை நிறுவனத்தெரழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டதற்கு துணைநிலை ஆளுநரே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இன்று நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் புதுவையில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவிலும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமுர்த்தி கல்வித்துறைச் செயலர் திரு

மாநில சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் துவக்க விழாவில் பேசுகையில் ஏனாமில் ஜிப்மர் சேவைகளை தொடக்க மத்திய தலைவர்களை பலமுறை தாம் சந்தித்து மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தற்போது பலன் கிடைத்திருப்பதாக கூறினார்

ஜேபி நட்டாவிற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் எஸ் நிவேதானந்தம்இ புதுச்சேரி டிஜிபி சுந்தரி நந்தா ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சுப்ரமணியேஸ்வர ராவ் உள்ளிட்டோர் இந்நிகர்ச்சியில் கலந்து கொண்டனர்

மல்லாடி கிருஷ்ணராவ் டிஜிபி சுந்தரி நந்தா ஆகியொர் தொடக்கி வைத்தனர் ஏனாம் கோபுரத்தை சுற்றி கேளிக்கை பூங்கா அமைக்கும் பணிகளையும் இவர்கள் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தனர் சிலை சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ல லிதாவின் புதிய சிலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர்